ஹக்கத்தான் நிகழ்ச்சியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றகிறார்

வடிவமைக்கப் பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளாா்

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் இன்று நடைபெற்றது

உட்பட தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

பாதிக்கப்பட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் அகில இந்திய தொழில்நட்ப கல்வி குழுமத்தின் சார்பிலான ஸ்மார்ட் இந்தியா ஹக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு நாளை மாலை நாலரை மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் உலக அளவில் இணையதளம் வாயிலாக மென்பொருள் தயாரிப்பதற்கான மாபெரும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவிக்கவுள்ளார் நாடு முழுவதிலுமிருந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் இதில் பத்தாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த உள்ளனா்

அவர் இன்று வெளியிட்டுள்ள தமது டுவிட்டர் செய்தியில் தாய்மொழி கல்வி மற்றும் பல்வேறு மொழிகளை கற்பதற்கு இந்த கல்வி கொள்கையில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நல்லொழுக்கம் மனித மாண்புகள் அரசியல் அமைப்புச் சுட்டத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை விளக்கும் விதத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாகக் தெரிவித்துள்ளார் உலகத்தரத்திற்கு இந்தியர்களை உயர்த்தம் வகையில் இந்த கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாகவும் ஆரம்ப கல்வி நிலையிலேயே தரமான கல்வியை புகுத்துவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர்கல்வித் துறையில் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளவும் தொழில்நுட்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கும் இந்த கல்விமுறை உதவியாக இருக்கும் என்றும் இதன்மூலம் இந்தியாவின் கல்விதுறையில் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கும் என்றும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

இந்த கூட்டத்தில் பேசிய டாக்டர் ஹா்ஷவா்தன் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவா்களில் இதுவரை பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்திருப்பதாகத் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று காரணமாக உயிரிழப்பவர்களின் விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் தற்போது அது இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டா் நோய் தொற்று பாதிக்கப்பட்வா்களில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவா்களில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் பேருக்குதாள் வெண்டிலேட்டர் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்திப் சிய் பூரி கப்பல்துறை அமைச்சர் திரு மன்சுக் லால் மாண்டவியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்

உத்திரபிரதேச மாநிலம் அயோத்தியாவில் கட்டப்பட உள்ள ராமர் கோவிலுக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள பூமி பூஜை நிகழ்ச்சியில் மக்கள் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சா் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளாா்

ராமர்கோவில் பூமிபூஜை நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு அடக்கல் நாட்டுக்கிறார் தியாகத் திருநாளாம் பக்ரித் பண்டிகையைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உட்பட தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார் தியாகத்திள் பெருமைகளை உணர்த்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்நாளில் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டுமென்று குடியரசுத் தலைவா் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளில் தங்களுடைய மகிழ்ச்சியை அனைவரிடமும் பகிர்ந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழக முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த தியாகத் திருநாளில் திருக்குரான் போதிக்கும் உயரிய நெறிமுறைகளான அன்பு அமைதி மனிதநேயம் ஆகியவற்றை மக்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையாக வாழ்ந்திட வேண்டுமென்று குறிப்பிட்டுள்ளார் சுற்றுச்சூழல் துறையில் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மையை பிரிக்ஸ் நாடுகளிடையே பரவலாக்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் தெரிவித்துள்ளாா் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களின் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணா்வு ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதற்கு விரைவாள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் நக்புற குற்றுச்சூழல் மேலாண்மை கடலில் மாசு கலப்பதை தடுப்பது காற்று மாசு மற்றும் ஆறுகளை துய்ப்படுத்துவது ஆகியவற்றில இந்தியா முனைப்புடன் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டா் உலக நாடுகள் செய்து கொண்டுள்ள பாரீஸ் உடன்படிக்கையின்படி சுற்றுச்சூழல் குறித்த விழிப்பணர்வு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கா தெரிவித்தார்

இந்த தொழில் முனைவோா்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக தொழில்திறன் பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் தொடர் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் குழப்பட்டுள்ளன அம்மாநிலத்தில் ஓடும் கங்கை பக்மதி கம்லா உள்ளிட்ட ஆறுகளின் நீர்பிடிப்புப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது

இதற்கிடையே வடக்கு மற்றம் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்க கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு கடலோரப் பகுதியில் நிலவும் வலுவான காற்றின் காரணமாக கொங்கன் கோவா மற்றும் மத்திய மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அது கூறியுள்ளது தமிழகத்தில் ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

மாணவர்களைவிட மாணவிகள் மூன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் பேர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர்

இந்த நோய் தொற்றினால் முதியோா்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் இதனைக் கண்டு அலட்சியமாக நடந்து கொள்ளும் இளைஞர்கள் இந்த நோய் தங்களையும் தாக்கும் என்பதை உணர வேண்டுமென்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படும் இளைஞர்கள் மூலமாகத்தான் அதிக அளவில் பரவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்

டாக்கா தில்வி இடையே இயக்கப்பட்ட ஆறாவது விமானம் ஆகும் இது இதற்கிடையே பிற நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் இயக்கத்தின் ஐந்தாவது கட்டம் நாளை தொடங்குகிறது